கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் ஜம்மு கஷ்மீர் லடாக் மிசோராம் கோவா மாநிலங்களுக்கான புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்

உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது

ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது

சின்னப்பா இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஹரியானா மாநிலத்தில் ஜநாயக் ஜனதா கட்சியுடன் உடன்பாடு ஏற்பட்டதையடுத்து அக்கட்சியைச் சேர்ந்த ஒருவர் துணை முதலமைச்சராக பதவி வகிப்பார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளாள் இத்தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் திரு துஷ்யந்த் சவுத்தாவாவுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அமித் ஷா முதலமைச்சர் பதவியை பிஜேபி தக்க வைத்துக் கொள்ளும் என்று கூறினார் தற்போதைய முதலமைச்ச் திரு மனோஹர்லால் கட்டார் சுட்டப்பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக ஆதாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன

ஜம்மு கஷ்மீரின் துணைநிலை ஆளுநராக இந்திய ஆட்சிப்பணியில் பணியாற்றிய மூத்த அதிகாரி திரு கிரிஷ்சந்திர முர்மு நியமிக்கப்பட்டுள்ளார் திரு ஆர் கே மாத்தூர் லடாக் மாநில ஆளுராகவும் திரு பி எஸ் ஸ்ரீதரன் பிள்ளை மிசோராம் மாநில ஆளுநராகவும் ஜம்மு கஷ்மீரின் தற்போதைய ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் கோவாவின் துணைநிலை ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத்தலைவர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தீபாவளியன்று பொதுமக்கள் பாதுகாப்பாக பட்டாசுகளை வெடித்து பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது

குறைந்த ஒலிபுடனும் குறைந்த அளவு மாசுத்தன்மை கொண்ட பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் முன் அனுமதியுடன் திறந்த வெளியில் பட்டாக்களை வெடிக்கலாம் என்றும் மருத்துவமனைகள் வழிபாட்டுத் தலங்களுக்கு அருகே வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது குடிசைப்பகுதிகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களுக்கு அருகே பட்டாசுகளை வெடிக்க வேண்டாம் என்றும் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தியுள்ளது ஆன்லைன் மூலம் பட்டாசு விற்பனை செய்யும் இணையதளங்களை முடக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பான வழக்கை விளாித்த நீதிபதி ஆதிகேசவலு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி விற்பனையை முடக்குமாறு உத்தரவிட்டாா் ஆன்லைன் மூலம் பட்டாசுகள் விற்பனை செய்வோருக்கு தண்டனை விதிக்கப்படும் என விளம்பரப்படுத்துமாறும் நீதிபதி உத்தரவிட்டாா் தீபாவளியை கொண்டாடும் வகையில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு தமிழக அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்ச் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளா் நாமக்கல்லில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுவற்ற தீபாவளியாக இந்த தீபாவளியை கொண்டாடுவதற்கு அனைவரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றார் இதனை ஒரு வழிகாட்டுதலாக கொண்டு தமிழக முதலமைச்சா் நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

மாநில அமைச்சள்கள் டாக்டர் விஜயபாஸ்கர் திரு வெல்லமண்டி நடராஜன் ஆகியோர் சும்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்கும் பணியை மேற்பார்வையிட்டு வருகின்றனர் பல மணிநேரம் கடந்து சென்றும் குழந்தையை மீட்பதில் சிரமம் உள்ளதால் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அங்கு விரைந்துள்ளனர்

கரூர் மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அமைச்ச் தமிழக அரசு மகளிர் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார்

கரூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை கட்டிக்காட்டிய அவர் மக்களின் நலனை முன்நிறுத்தியே அஇஅதிமுக அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார் தமிழகத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மரம் வளர்க்க விரும்புவோருக்கு அரசு அதிகாரிகள் மரக்கன்றுகளை அளித்து வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கருப்பண்ணன் கூறினார் ஈரோடு மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீபாவளி பண்டிகையை பாதுகாப்பாக கொண்டாடுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறினா்

பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலம் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது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 பிரதமரின் உரையை தூர்தர்ஷன் பிரதமர் அலுவலகம் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் மற்றும் அகில இந்திய வானொலி ஆகியற்றின் யூ ட்யூப் அலைவரிசைகளிலும் கேட்கலாம் பிரதமின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்ப உள்ளது பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு எட்டு மணிக்கும் மறுஒலிபரப்பு செய்யப்படும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் சவுதி அரேபியா செல்கிறார் அங்கு அவர் அந்நாட்டு மன்னரையும் இளவரன் முகமது பின் சல்மாளையும் சந்தித்து இருதாப்பு ஆலோசனை மேற்கொள்ளவிருக்கிறார்

சவுதி அரேபியாவில் ருபே கார்டு வசதியை பிரதமர் தொடங்கிவைக்கிறார் இருவரி செய்திகள் அமெரிக்காவிலிருந்து கியூபாவிற்கு செல்லும் விமாள சேவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார்

ரானுவத்திற்கு அதிநவீன ஆயுதங்களை கொள்முதல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக ராணுவத் தலைவர் ஜெனரல் பிபின் ராவத் கூறியுள்ளார்

அரபிக்கடலில் உருவாகியுள்ள கியார் புயல் மேலும் வலுவடைந்துள்ளதையடுத்து கர்நாடகா கோவா மற்றும் மகாராஷ்டிராவின் தெற்குப் பகுதியில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வுமையம் எச்சரித்குள்ளது

இந்தியாவின் சாய்னா நேவால் பி வி சிந்து ஆகியோா் காலிறுதி ஆட்டத்தில் தோல்வியடைந்து ஆட்டத்தை விட்டு வெளியேறினர்

சீனாவில் நடைபெற்றுவரும் உலக ராணுவ விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய குத்துச்சண்டை வீரர் தீபக் ஆடவர் இலகு ரக இறுதி போட்டிக்கு தகுதிப்பெற்றுள்ளார்

ஆஸ்திரேலியாவில் அடுத்த ஆண்டு நடைபெறும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியை காண்பதற்கு இந்திய ரசிகர்கள் பெருமளவில் வர வேண்டும் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஸ்காட் மாரிசன் கேட்டுக்கொண்டுள்ளார்